நீங்கலாக இதர பகுதிகளில் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாக்களை நாளை முதல் நிபந்தனைகளுடன் இயக்க அரசு இன்று அனுமதி அளித்துள்ளது

நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள மாநில அமைச்சர் திரு

அன்பழகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மேற்கு வங்க மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியுடன் ஆய்வு செய்த பின் ட்விட்டரில் பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த புயலால் உயிரிழந்தவர்களை தாம் நினைவில் கொள்வதாக குறிப்பிட்டார்

மத்திய மாநில அரசுகள் இணைந்து தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் மேற்கு வங்கத்தில் புயலை அடுத்துள்ள நிலைமையை அம்மாநில ஆளுநரும் முதலமைச்சரும் தம்மிடம் எடுத்துரைத்ததாக பிரதமர் கூறினார் மறுசீரமைப்பு மறுகட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய பிரதமர் மேற்கு வங்க மாநிலம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தருணம் இது என்று சுட்டிக்காட்டினார் இத்தகைய சோதனையான காலத்தில் மத்திய அரசு மேற்கு வங்கத்திற்கு தோள்கொடுக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார்

மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்படி வரும் ஆகஸ்ட் மாதம் வரை பொதுமக்கள் வங்கிகளில் செலுத்த வேண்டிய மாதத்தவணைகளுக்கு விலக்கு அளிக்கப்படுவதாக குறிப்பிட்டார்

மேலும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் நடப்பு நிதியாண்டில் குறையக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இறக்குமதி வரியை மறுஆய்வு செய்யவேண்டிய தேவை எழுந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்

நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

இருப்பினும் இச்சேவைக்கு தமிழக அரசின் ஒப்புதல் தேவை என்று விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இயற்கையே அனைத்திற்கும் தீர்வு என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும் இந்நாளையொட்டி ட்விட்டரில் செய்தி வெளியிட்ட மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்றத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் அனைத்திற்கும் இயற்கையே தீர்வு என்பது மறுக்கமுடியாத உண்மை என்று குறிப்பிட்டார் மனிதகுலம் இயற்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருந்தால் அது நமக்கு நன்மையை பயக்கும் என்றும் நமது அறிவாற்றல் திறனை மேலும் வளப்படுத்தும் என்றும் எடுத்துரைத்தார்

சிவராசு தெரிவித்துள்ளார் ஆட்டோ தமிழகத்தில் சென்னை மாநகராட்சி காவல் எல்லை நீங்கலாக இதர பகுதிகளில் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷாக்களை நாளை முதல் நிபந்தனைகளுடன் இயக்க அரசு இன்று அனுமதி அளித்துள்ளது இருப்பினும் நோய்க்கட்டுப்பாட்டு உள்ள பகுதிகளில் ஆட்டோக்கள் இயக்கக்கூடாது என்றும் அப்பகுதிகளில் வாழும் ஆட்டோ சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுனர்களும் பிற இடங்களுக்கு சென்று இவற்றை இயக்க அனுமதி இல்லை எனவும் அரசு தெரிவித்துள்ளது

முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லமான வேதா நிலையத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கான அவசர சட்டத்திற்கு தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோகித் அனுமதி அளித்துள்ளார் இதுதொடர்பாக மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த அவசர சட்டத்தின் மூலம் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அறக்கட்டளை நிறுவப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது

அன்பழகன் தமிழகத்தில் இயற்கை சீற்றங்கள் எந்த வடிவில் இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் மகளிர் சுயஉதவிக்குழுக்களுக்கு கடனுதவிகளை இன்று வழங்கி பேசிய அவர் கோவிட் எதிரொலியாக ஜீன் மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதில் இம்மாவட்ட மக்கள் சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதால் கோவிட் பாதிப்பு அதிகம் இல்லாத நிலை உருவானதாகவும் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் வெளிநாடுகள் வெளிமாநிலங்கள் வெளிமாவட்டங்களிலிருந்து தர்மபுரி திரும்பியவர்களை தொடர்ந்து கண்காணித்தபோதும் எந்த பாதிப்பும் காணப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதிப்பு இல்லை என்ற எண்ணத்தில் மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாமல் எச்சரிக்கையுடன் செயலாற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்

ராஜீ மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தேவையான உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்களை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர்

ராஜீ இன்று வழங்கினார்

பாஸ்கரன் சிவகங்கை கோவானூரில் ஆறரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளை மாநில கதர்கிராம தொழில் துறை அமைச்சர் திரு பாஸ்கரன் இன்று தொடங்கி வைத்தார்